காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார்

நிலக்கரி சுரங்கங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் ஒப்புதல் வழங்கும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார்

பொக்ரியால் நிஷாங் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறுகிறது

இதற்கிடையே இந்த தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்துள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் தவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இதில் நிலக்கரி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியும் பங்கேற்க உள்ளாா் நிலக்கரி கரங்கங்களுக்கு இவ்வாறு ஒப்புதல் அளிக்கப்படுவதன் மூலம் அவை சுமூகமாக செயல்பட வழி ஏற்படும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் பறவைக்காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுவரை கேரளா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹிமாச்சவப் பிரதேசம் ஹரியானா குஜராத் உத்திரப்பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் சில பகுதிகளில் பறவைகளுக்கு இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பகுதிகளுக்கு மத்திய குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டு நோய் தடுப்பு மற்றும் கண்கானிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் ஒன்பது மாவட்டங்களில் நோய் தடுப்பு குழுவினர் தொடர்ந்து நோய் கட்டுப்பாட்டு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரியானாவிற்கு மற்றொரு குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது நீர்நிலைகள் பறவைகள் தொடர்பான சந்தைகள் மிருக காட்சி சாலைகள் கோழிப்பண்ணைகள் போன்றவற்றில் அதிக கண்காணிப்புடன் இருக்குமாறு மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மாநில அமைச்சரவை நாளை மறுநாள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அந்த மாநில கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா கட்சியின் கர்நாடக பொறுப்பாளர் திரு அருண் சிங் ஆகியோரை புதுதில்லியில் நேற்று திரு எடியூரப்பா சந்தித்து பேசினார் பின்னர் பெங்களுரு சென்ற அவர் அங்கு செய்தியாளரிடம் பேசுகையில் புதிதாக ஏழு பேர் அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள் என்றார் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள இடைத் தேர்தல் தொடர்பாகவும் தில்லியில் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக திரு எடியூரப்பா கூறினார் புதிய கல்வி கொள்கை அமலாக்கம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது உயரதிகாரிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இந்த கல்வி கொள்கை தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளார்

தற்போது இயல்பு நிலை தொடங்கியுள்ளதால் இதை விரைவில் அமலாக்கம் செய்வது குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழகம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த ஆண்டு கரீப் பருவ நெல் கொள்முதல் தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அவர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது

இந்திய வெளியுறவு துறை செயவாளர் திரு ஹர்ஷவர்தள் ஷ்ரிங்வா அண்மையில் மேற்கொண்ட நேபாள பயணத்திற்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவளடந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் தற்போது நேபாள வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது விவாதிக்கப்படவுள்ள அம்சங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் நேபாளத்தின் புதிய வரைபடம் தொடர்பான சிக்கல்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று திரு ஷர்மா ஒலி கூறினார் ஜம்மு கஷ்மீரில் கடும் பனி பொழிவு நிலவி வரும் சூழலில் இதை இயற்கை பேரிடராக அந்த யூனியன் பிரதேச அரசு அறிவித்துள்ளது பளிப் பொழிவு தொடர்பாக விவாதிக்க துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்கா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் நடைபெற்றது உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

அமெரிக்காவின் சான்பிரான்ஸிஸ்கோவிலிருந்து முற்றிலும் பெண் விமானிகளால் இயக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று அதிகாலை பெங்களுர் வந்தடைந்தது

வடதருவத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது மட்டுமல்லாமல் பெண் விமானிகளாலும் இது போன்ற சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று தாங்கள் நிரூபித்துள்ளதாக அந்த விமானத்தின் விமானிகளில் ஒருவரான ஜோயா அகர்வால் தெரிவித்தார் முன்னதாக இந்த பெண் விமாளிகளுக்கு விமாள போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வாழ்த்து தெரிவித்தாா்